என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

ஆராய்ச்சித்துறை விஞ்ஞானிகள் இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்த்தனர்

கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் ரோகன் போப்பாண்ணா இணை இன்று பங்கேற்கிறது

தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாநில ஆளுநர்கள் பங்கேற்ற காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எழுத்தறியும் எண்ணறிவும் கற்றுத்தரப்படும் என்று குறிப்பிட்டாள்

புதிய கல்விக் கொள்கை மூலம் ஜனநாயகப்பூர்வமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்றும் அதற்கு அரசு சார்ந்த கல்விக் கூடங்கள் முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் புதிய தொழில்நுட்டங்களை கல்வி முறையில் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் இந்த புதிய கல்விக் கொள்கையை மாநிலங்களில் அறிமுகப்படுத்துவதற்கு காணொலி காட்சி வாயிலாக கருத்தரங்குகளை நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார் இந்த கருத்தரங்குகள் மூலம் பெறப்படும் ஆலோசனைகளை அனைவரும் கவனத்தில் எடுததுக் கொள்ள வேண்டுமென்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களில் பல்கலைக்கழகங்களில் காலியாக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டுமென்றும் அதன் மூலம் உயர்கல்வித்துறை மேலும் செழுமையடையும் என்றம் அவர் கூறினார் இந்த புதிய கல்விக் கொள்கையின் வெற்றி என்பது மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவது முக்கியம் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய பிரதம் திரு நரேந்திரமோடி நாட்டில் உள்ள இளைஞர்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக கூறினார் மாணவா்கள் வெறும் பாடங்களை மட்டும் படிப்பவா்களாக மட்டுமல்லாமல் தீவிரமாக சிந்திக்கும் திறன் பெறுவதையும் இந்த புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்

இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆகியோர் முனைப்புடன் இனைந்து செயல்படும்போது இந்த கல்விக் கொள்கை வெற்றியடையும் என்றும் அவர் தெரிவித்தார் கல்விக் கொள்கையின் மூலம் புதிய சா்வதேச கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் அமைவதற்கு வழிவகுக்கும் என்றும் அதில் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களும் கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கும் என்றம் பிரதமர் கூறினார்

புதிய தேசிய கல்விக் கொள்கை நாட்டில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்றும் இதனை அனைவரும் திறந்த மனதுடன் ஏற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டாா் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொகியால் நிஷாங் பிதிய கல்விக் கொள்கை குறித்து எடுத்துரைத்தாா் இந்த மாநாட்டில் மாநிலங்களின் கல்வி அமைச்சிகள் துணைவேந்தா்கள் மற்றும் கல்வித்துறை உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைபர்சோனிக் தொழில்நுட்பத்துடனான ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்த்தனர் இந்த தொழில்நுட்பம் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மிக முக்கியமான மைல் என்றும் சுயசாா்பு இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையிலும் இது வடிவமைக்கப் பட்டுள்ளதாகவும் இந்தியா தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணையை வெற்றிகரமாக சோதளை செப்த விஞ்ஞாளிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் பாராட்டுத் தெரிவித்துள்ளார் இந்த வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞரிகளை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த அவர் தங்களின் சாதனைகளைக் கண்டு நாடு பெருமிதம கொள்வதாகக் குறிப்பிட்டார் பாதுகாப்பு ஆராய்ச்சித்துறையின் தலைவரும் விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா்

இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு அசோக் பூஷன் தலைமையிலான அம்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்த வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தபோது

இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை ஷடிஸா பஞ்சாப் மாநிஷங்கள் மட்டுமே பதில் அளித்துள்ளதாகவும் இதர மாநிலங்கள் இது குறித்து எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என்றும் மனுதாரா் நீதிமன்றத்தில் தெரிவித்தாா் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தமது கண்களை தானம் செய்தாா் சென்னை தலைமைச் செயலகத்தில் இதற்கான உறுதிமொழியை முதலமைச்சர் அளித்தார் இதனையடுத்து இதற்கான சான்றிதழழ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கரும் முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணனும் முதலமைச்சரிடம் வழங்கினர் கண்தானம் வழங்க விரும்புவோருக்கு உதவிடும் வகையில் அதற்கான இணையதளத்தையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கிற்குதிரு அன்பழகன் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை ஏற்கனவே வெற்றிகரமாக பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் எதிர்காலத்திலும் இதனை தொடர்ந்து பின்பற்ற மாநில அரசு முடிவு செய்துள்ளதாகக் கூறியுள்ளார் தேசிய தேர்வு முக்மையால் நடத்தப்படும் தேர்வுகள் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இதனை ஏற்றுக் கொள்ள இயலாது என்றும் இது மாணவர்களுக்கு கூடுதல் கமையை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி வழங்கும் விவகாரத்தில் மாநிலத்தில் தற்போது பின்பற்றப்படும் முறையே தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு அன்பழகன் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் சா்வதேச சூரிய சக்தி அமைப்பின் தொழில்நுட்ப உச்சிமாநாடு நாளை நடைபெறுகிறது

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கருத்தரங்கில் தூய்மையான பசும் எரிசக்தியை மலிவாள மற்றும் நீண்டகாலம் வழங்கக்கூடிய விதத்தில் புதுமையான முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது இந்த அமைப்பின் தலைவரும் மத்திய மின்துறை அமைச்சருமான திரு ஆர் கே சிங் தலைமயில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது முத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகள் பேராசிரியா் கே விஜயராகவன் இந்த நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றுகிறார் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமை விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகிறார்

தென்கொரியாவில் ஏற்பட்ட கடும் சூறாவளி காரணமாக பல கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன சாலைகளில வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடுவதாகவும் பெரும்பாலான பகுதிகளில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முன்னதாக தெற்கு ஜப்பாளின் வீசிய இந்த சூறாவளி காரணமாக கடும் சேதம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரக தெரிவித்துள்ளது அமெிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு கால் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது